புதிய இந்தியாவை நிர்மாணிப்பதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு என்பது இந்த மாநாட்டின் மையக் கருத்தாகும்

ஆயுதப்படையின் கணினி அமைப்பில் நவீன தொழில்நட்பங்கள் பயன்படுத்தவேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் வலியுறுத்தியுள்ளார்

வென்றுள்ளார்

இந்தாண்டு மாநாட்டில் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு என்பது மையக் கருத்தாக அமையும் மொரீசியஸ் பிரதமர் திரு பிரவாந்த் குமார் ஐகந்நாத் உட்பட இந்திய வம்சாவளியை சேர்ந்த பல தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துகொள்ளவுள்ளனர் மொரீசியஸ் பிரதமர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டை நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி முறைப்படி திறந்து வைக்கிறார் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்குகிறார் தொடக்க நாளான இன்று இளைஞர் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடும் உத்தர பிரதேச வெளிநாடு வாழ் இந்தியா மாநாடும் நடைபெறும் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்கின்றனர் நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கன்வல் ஜீத் சிங் பக்ஷீ நார்வே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஹிமான்ஷூ குலாத்தி ஆகியோரும் மாநாட்டில் பங்கேற்கின்றனர்

மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நேற்று பொதுக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் அம்பேத்கரின் சமத்துவ சமுதாயம் பற்றிய கனவை நனவாக்குவதற்காக மோடி அரசு இந்த புதிய ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தி இருப்பதாக கூறினார் அம்பேத்கார் பெயரை பயன்படுத்தி வாக்குகளை பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி எடுத்துவருவதாக அவர் கூறினார்

செயற்கை அறிவு பெரிய தரவு கணினி முறை ஆகியவற்றை ரானுவ கணினி அமைப்புகளில் ஒருங்கிணைப்பதற்கு முக்கிய கவனம் செலுத்தவேண்டும் என்று ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கேட்டுக்கொண்டுள்ளார் சீனா தொழில்நுட்பத்திற்காக மிகப்பெரிய அளவில் செலவிட்டு வருவதாக அவர் கூறினார் எதிர்காலப் போர்கள் கணினி அடிப்படையை மேற்கொள்ளப்படவுள்ளன என்றும் எனவே செயற்கை அறிவு பெரிய தர்வு கணினி முறை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணா்ந்து பாதுகாப்பு அமைப்புகளில் அவற்றை பயன்படுத்தவேண்டும் என்றார் ஐதராபாதில் பாதுகாப்பு உற்பத்தியில் சுய சார்பு என்ற தேசிய மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் தொழில் துறையினரின் விரைந்த தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பாதுகாப்புத்துறை உற்பத்திக்கு பயன்படுத்திக்கொள்ளவேண்டும் பாதுகாப்பு படையினருக்கு எதிரிகளின் பகுதிகளில் அதிக தூரம்வரை பார்க்கக்கூடிய கருவிகள் அவசியப்படுகின்றன என்று அவர் கூறினார் ஜார்க்கண்ட் மாநிலம் கிரிடி மாவட்டத்தில் புதிதாக உருவாகியுள்ள நக்சலைட் அமைப்பை சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் சென்ற சனிக்கிழமை மாவட்டத்தின் பாகோடார் மற்றும் சாரியா காவல்நிலையங்களுக்கு இடையே கூடியிருந்தபோது கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சுரேந்திர ஜா தெரிவித்தார்

வெடி பொருட்கள் மற்றும் சிருடைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும அவர் தெரிவித்தார் இந்த புதிய நக்சலைட் அமைப்பு ஹசாரிபாக் மற்றும் கோடர்மா மாவட்டங்களில் செயல்பட்டு வருவதாகவும் டுப்பந்தக்காரர் ஒருவரை கொலை செய்த சம்பவத்தில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜம்மு கஷ்மீரில் கம்பிவடத்தில் செல்லும் ரோப் கார் விபத்தில் இரண்டு பணியாளா்கள் உயிரிழந்தனா்

மகா மாயா கோயில் அருகே அமைக்கப்பட்டுவரும் இந்த ரோப் கார் திட்டத்தில் சோதனை ஒட்டத்தின்போது விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

இந்த சம்பவம் குறித்து மாஜிஸ்டிரேட் விசாரணைக்கு ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு சத்திய பால் மாலிக் உத்தரவிட்டுள்ளார்

புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நேற்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு உலக சாதனைப் பட்டியலில் இடம் பெற்றுள்ளது

அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டன இரண்டு முதல் ஆறு இடங்களைப் பிடித்த வீரர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டது சிறந்த காளைக்கான கார் பரிசு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகானந்தத்திற்கு வழங்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவை ஓட்டி இன்று நடைபெறும் இரண்டாவது பிராதன புனித நீராடல் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன இதனையொட்டி பிரயாக்ராஜ் நகரில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனினும் அவசர சேவைகளுக்கான வாகனங்கள் கும்பமேளா நடைபெறும் பகுதியில் அனுமதிக்கப்படும் செய்தியாளர்களிடம் பேசிய கும்பமேளா அதிகாரி திரு விஜய்கிரண் ஆனந்த் இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கியிருந்து நாள்தோறும் மூன்று முறை நீராடி வருவதாக தெரிவித்தார்

குடிநீர் வழங்கும் ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கிய கும்பமேளாவில் மகரசங்கராந்தியன்று இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்துகொண்டனர்

அசாமில் புதிய கண்டுபிடிப்புகளுடன்கூடிய தொழில் தொடங்குவதற்கு உதவும் வகையில் ஒருங்கிணைந்த மையத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் நேற்று தொடங்கி வைத்தார் கவ்ஹாத்தியில் இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக முதலீட்டாளர்களுக்கென உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறினார் கிழக்கு நோக்கிய செயல்பாடு கொள்கை மாநிலத்தில் வர்த்தகம் மற்றும் தொழில் துறைக்கு வேகம் அளித்திருப்பதாக அவர் கூறினார்

கூட்டத்திற்குபின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில நிதியமைச்சா திரு ஹிமாந்தா கிஸ்வா ஷாமா வரும் நாட்களில் இந்த குழு பழங்குடியினரிடமும் இதர பிரிவினரிடமும் விசாரணை நடத்தி மேலும் பல கூட்டஙகளை நடத்தும் என்று தெரிவித்தார்

கிடால் அருகே அகூயல்ஹோக் என்ற இடத்திலிருந்த முகாம்மீது இத்தாக்குதல் நடைபெற்றதாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டெஃபானே டுஜாரிக் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது

பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு அனைத்துப் படையினரும் உடனடியாக வலுவான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஐநா தலைமைச் செயலாளா் திரு அண்டோனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

இதனை நேற்று தெரிவித்த எகிப்திய பாதுகாப்பு படையினர் எல் ஆரிஷ் நகரத்திற்கு வெளியே பாலைவனப் பகுதியில் தீவிரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் மோதியதாக கூறினர் இந்த தீவிரவாதிகள் ராஃபா மற்றும் ஷேக் ஜூவேயித் நகரங்களுக்கு இடையே கன்னிவெடிகளை வைக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தனர் என்றும் அவர்கள் தொவித்தனர் வடக்கு சினாய் பகுதியில் ஐஎஸ் தலைமையிலான தீவிரவாதிகள் பல ஆண்டுகளாக ராணுவத்தை எதிா்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பள்ளிகளில் ஒரு மணிநேர விளையாட்டுப் பிரிவை கால அட்டவணையில் கட்டாயம் சேர்க்கவேண்டும் என்ற போசனையை பரிசிலிக்க மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகா் ஒப்புக்கொண்டிருப்பதற்காக அவருக்கு மத்திய விளையாட்டுகள் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் நன்றி தெரிவித்துள்ளார் தமது டுவிட்டர் பக்கத்தில் அவர் இதைத் தெரிவித்துள்ளார்

சிங்கப்பூரில் நனடபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பட்டம் வென்றார்